திரு நரேந்திர மோடி எச்சரித்திருக்கிறார்

என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

பொருக்கப்படும் என்றுபோக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின்அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது

அரசு அதிகாரிகள்மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஒழுங்கீனமாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்வதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறிய அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கார் இதபோன்ற செயல்களை ஒருபோதும் ஏற்றுக் கொள்ள முடியாது என்று இந்தக் கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்தாக கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறினார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் இந்தியப் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் நேற்று துணைக் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்தியப் பொருளாதாரம் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று என்று கூறினார் உற்பத்தித் துறையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி இருந்தாலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்பட்டதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது என்றார்

மாநிலங்களவையில் இதுதொடர்பாக அவர் அளித்துள்ள பதிலில் பொதுசுகாதார சேவைகளுக்கான அரசு செலவீனம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றார்

இந்திய மருத்துவ கவுன்சில் சுட்டத் திருத்த மசோதா நேற்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது நாட்டில் உள்ள மருத்துவக் கல்வி நடைமுறைகளில் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தவும் தரமான கல்வி வழங்குவதை உறுதிப்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்கிறது இதுகுறித்து ஏற்களவே அரசு பிறப்பித்த அவசர சுட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அமைந்துள்ளது முன்னதாக இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த மசோதா இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியம் என்று கூறினார் சாமாளிய மக்களுக்கு தரமான கசுகாதார சேவையை வழங்க வேண்டும் என்ற அரசின் இலக்கை அடைய இம்மசோதா உதவும் என்று அவர் கூறினார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடள் அட்டைகள் மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மக்களவையில் நேற்று மீன்வளம் மற்றும் கூல்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி இதனை தெரிவித்தார்

ஆட்டோக்களுக்கு நவீன எலெக்ட்ராளிக் மீட்டர் விரைவில் பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் சென்னை திநகர் பணிமனை மற்றும் பேருந்து நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் தலைக்கவசம் அணியாமல் பயணிப்போர்மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு நீகிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் செங்கற்பட்டு முதல் திருச்சி வரையிவான நெடுஞ்சாலையில் மேலைநாடுகளில் உள்ளதைப் போன்று தாளியங்கி கேமராக்கள் நிறுவப்பட்டு

தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு காலியாகும் ஆறு இடங்களுக்கு நடைபெறும் தேர்தலில் மதிமுக சார்பில் திரு வைகோ போட்டியிடுகிறார் நேற்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் உயர்நிலைக் குழுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைகோ இதனைத் தெரிவித்தார்

மல்லு என்பவர் விசாரணையின்போது உயிரிழந்தார் மற்றொருவர் தலைமறைவானார்

கிருஷ்ணகிரியில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று வரும் மாங்கனித் திருவிழா மற்றும் கண்காட்சிக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெறுவதால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அனுமதியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு கப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு திருமண நிகழ்ச்சிகள் கேளிக்கை நிகழ்ச்சிகளை பள்ளி வளாகத்தில் நடத்தக்கூடாது என்று கோருவது ஏற்புடையது என்றும் மானவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சிகளை தடைவிதிக்கக் கோருவது ஏற்புடையதல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு பிரிட்டன் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் செயல்படும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை தீவிரவாதிகளாக அமெரிக்கா அறிவித்துள்ளது

விமானந்தாங்கி விராட் போர்க் கப்பலை கைவிடுவது என்ற அரசின் முடிவுக்கு முன்னாள் கடற்படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்

பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளைமறுநாள் தேவையூர் தெற்கு துங்கபும் சில்லக்குடி வடக்கு ஆகிய வருவாய் கிராமங்களில் அம்மா திட்ட முகாம் நடைபெறவுள்ளது

ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக அரையிறுதிக்கு முன்னேறிய இரண்டாவது அணி இந்தியாவாகும்

இதனையடுத்து

சாஹெல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர்

முதல் சுற்றிலேயே தோல்வியுற்றார்

ரஷ்யாவின் மரியா ஷரபோவா காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினார் நடப்பு சாம்பியன் ஏஞ்சலி கெர்பர் தர வரிசைப் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஆஷ்லி பார்டி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் பிரிவில் ரோஜர் ஃபெடரர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்